மு க ஸ்டாலின் இன்றுதமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித்தைசந்தித்துஆட்சிஅமைக்கஉரிமைகோருகிறார்

தொற்றிலிருந்துகுணமடைந்தவர்கள் மீண்டும் பரிசோதனைசெய்தகொள்ளவேண்டாம் என்றுஐசிஎம்ஆர் கேட்டுக் கொண்டுள்ளது

சுட்டமன்றக் கட்சித் தலைவராகதேர்ந்தெடுக்கப்பட்டதற்கானகடிதத்தையும் அமைச்சரவைபட்டியலையும் அவர் ஆளுநரிடம் வழங்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து புதியஅரசைபதவியேற்கஆளுநர் அழைப்பு விடுத்தவுடன் நாளைமறுநாள் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழாநடைபெறஉள்ளது

ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் அவருக்குஅம்மாநிலஆளுநர் திருஜெகதீப் தங்கார் பதவிப்பிரமாணமும் ரகசியகாப்பு உறுதிமொழியும் செய்துவைக்கிறார்

தடுப்பூசிசெலுத்தும் ஆக்ஸிஐன் பற்றாக்குறையைப் போக்குவதற்குமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் குறித்தும் அத்தியாவசியமருந்துகளின் இருப்பு குறித்தும் விவாதிக்கப்படஉள்ளதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன

இதனைடுவிட்டரில் தெரிவித்துள்ளமத்தியசாலைப் போக்குவரத்துமற்றும் நெடுஞ்சாவைத்துறைஅமைச்சர் திருநிதின் கட்கரி இந்தஆலைகளைஅமைப்பதற்கானகட்டுமானப் பணிகள் போர்க்காலஅடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றுகூறினார் ஆக்ஸிஜன் தேவைப்படும் நோயாளிகளுக்குதட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்குதமதுதுறையைச் சேர்ந்தபொறியாளர்கள் மருத்துவர்களுடன் இணைந்துபணியாற்றுவார்கள் என்றுஅவர் தெரிவித்தார்

இத்தொடர்பாகமத்தியபணியாளர் நலத்துறைசார்பாகசுற்றறிக்கைஒன்றைஅவர் வெளியிட்டுள்ளார்

தேவையில்லாமல் மாநிலங்களுக்கு இடையேபயணம் மேற்கொள்வதைதனிநபர்கள் தவிர்க்கவேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மாநிலங்கள் பரிசோதனைகளைஅதிகப்படுத்தநடமாடும் பரிசோதனைக் கூடங்களைஅதிகஅளவில் பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றும் அறிவறுத்தப்பட்டுள்ளது

இந்தியஉணவுக் கழககிடங்குகளிலிருந்து இவற்றைமாநிலங்கள் பெற்றுவருகின்றன

ஒரேரேஷன் அட்டைதிட்டத்தின் கீழ் புலம் பெயர்ந்ததொழிலாளர்கள் நாட்டின் எந்தப் பகுதியிலும் இந்தஉணவுதானியங்களைபெற்றுக் கொள்ளஉரியஅறிவிப்புகளைவெளியிடுமாறுமாநிலஅரசுகளைமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது வானிலை வளிமண்டலமேலடுக்குசுழற்சிகாரணமாகமேற்குதொடர்ச்சிமலையைஒட்டியமாவட்டங்கள் மற்றம் கள்ளியாகுமரி திருநெல்வேலி தென்காசி துத்துக்குடி ஈரோடு திருப்பூர் தர்மபுரி சேலம் மாவட்டங்களில் இடங்களில் இன்று லேசானதுமுதல் மிதமானமழைபெய்யக்கூடும் ஒரிரு என்றுசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்டவாளிலையேநிலவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையைபொறுத்தவரைவானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்

தெள்கிழக்குஅரபிக்கடல் மற்றும் அதனைஒட்டியகேரளா கர்நாடகாகடற்பகுதிகளில் சூறாவளிக் காற்றுவீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கஅந்தப் பகுதிகளுக்குச் செல்லவேண்டாம் என்றுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

அயர்லாந்திலிருந்து ஆக்ஸிஜன் உற்பத்திசாதனங்கள் உயிர்க்காக்கும் மருத்துவசாதனங்கள் விமானம் மூலம் தில்லிவந்தடைந்தது இஸ்ரேலில் புதியஅரசைஅமைப்பதற்கானகாலக்கெடு இன்றுடன் முடிவடைவதையடுத்துமுன்னாள் பிரதமர் திருபெஞ்சமின் நெத்தள்யாஹூ எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுநடத்திவருகிறார் லண்டன் சென்றுள்ளவெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் பிரான்ஸ் மற்றம் ஆஸ்திரேலியவெளியுறவுத்துறைஅமைச்சர்களைசந்தித்துப் பேசினார் ஜம்மு கஷ்மீரில் நேற்றுபாதுகாப்புப் படையினருடன் நடந்தமோதலில் இரண்டுதீவிரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்டனர்